தெரிவித்துள்ளார்

மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைப்பதற்கான பணிகளை விரைவுபடுத்தமாறு மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கள் மத்திய அமைச்சள் திரு ஜெ பி நட்டாவிடம் நேரில் வலியுறுத்தியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் உலக தரத்திலான வேளாண் சந்தையை உருவாக்க மத்திய அரசு அயராது பாடுபட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஹரியானா மாநிலம் சோனிபட் மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ள ரயில் பெட்டி புதப்பிக்கும் தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டிய பின் ரோட்டக்கில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் விவசாயிகளின் நலனை காக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளது என்றார் விவசாயிகள் மற்றும் வணிகள்களின் நலனுக்காக மத்திய அரசு மேற்கொண்டுவரும் பல்வேறு திட்டங்களை பட்டியலிட்ட பிரதமர் இவர்கள் கந்துவட்டிக்காரர்களின் பிடியில் சிக்குவதை தவிர்க்க வங்கிகள் மூலம் கடன் உதவி வழங்கப்பட்டு வருவதாக தெரிவித்தாா் விவசாயிகளின் விளைப் பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க செய்வதற்கான நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் கூறினார் உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உருவெடுக்கும் என குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார்

தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் புரட்சிகள் காரணமாக உலகம் வேகமாக மறி வருவதை கட்டிகாட்டிய குடியரசுத் துணைத்தலைவர் இந்த மாற்றங்களுக்கேற்ப செயல்பட முடியாதா நாடுகள் பின்தங்கும் நிலை ஏற்பட்டு விடும் என்றும் தெரிவித்தார் நாட்டின் வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டை ஊக்குவிப்பதில் தனியார் துறையினர் முக்கிய பங்கு வகிக்க வேண்டும் எனவும் திரு வெங்கையா நாயுடு கேட்டுக்கொண்டார் தொழில்மயமாக்கலில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் சரக்கு மற்றும் சேவை வரி வருவாய் அதிகரிப்பதால் மாநில அரசுகளுக்கு கூடுதல் லாபம் கிடைக்கும் என பாதுகாப்புத் துறை அமைச்சா் திருமதி நிா்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளாா்

வங்கிகளின் வாராக்கடன் பிரச்சினைக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்குக் கூட்டணி அரசே காரணம் என்றும் அவர் குற்றம்சாட்டினார் இந்தியாவில் காட்டுத்தீ பரவுவதை கட்டுப்படுத்த வலிமையான செயல்திட்டம் தேவை என மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வாதன் வலியுறுத்தியுள்ளார் மத்திய கற்றுச்சூழல் வனத்துறை மற்றும் உலக வங்கி சார்பில் தயாரிக்கப்பட்டுள்ள இந்தியாவில் காட்டுத்தீ மேலாண்மைய வலுப்படுத்துதல் பற்றிய அறிக்கையை புதுதில்லியில் வெளியிட்டு அவர் பேசினா் காட்டுத்தீயை கட்டுப்படுத்தும் பணியில் வனத்துறை மற்றும் உள்ளூர் மக்களை அதிக அளவில் ஊக்குவிக்க வேண்டியது அவசியம் என்றும் அமைச்சர் தெரிவித்தார் சமுதாயத்தின் பங்களிப்பின்றி எந்தவொரு திட்டமும் வெற்றியடைய முடியாது என்றும் டாக்டர் ஹர்ஷ்வர்தன் கூறினார் மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு விவசாயிகள் மற்றும் ஏழை மக்களின் நலன்களை புறக்கணித்து விட்டதாக காங்கிரஸ் தலைவா் திரு ராகுல் காந்தி கூறியுள்ளாா் ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அள் தொழிலதிபா்களுக்கு சாதகமாகவே மத்திய அரசு செயல்படுவதாக தெரிவித்தாா் நாட்டில் உள்ள வங்கிகளில் இருந்த பணத்தை கடனாக பெற்ற தொழிலதிபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பிச் செல்ல அனுமதித்து ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார் பண மதிப்பிழப்பு மற்றும் சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு போன்றவற்றை கொண்டுவந்த பிஜேபி அரசு விவசாயிகளின் கடன் பிரச்சினைக்கு தீர்வுகாண தவறிவிட்டதாகவும் தெரிவித்தார்

இந்த மையங்கள் இந்திய தனித்துவ அடையாள அட்டை ஆணையத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் செயல்படும் எனவும் அந்த ஆணையத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கும் பணிகளை விரைவுபடுத்தமாறு தமிழக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர் மத்திய க்காதாரத் துறை அமைச்சர் திரு ஜெ பி நட்டாவிடம் வலியுறுத்தியுள்ளார்

ராமநாதபுரத்தில் புதிய மருத்துவ கல்லூரி அமைக்கவும் விருதுநகர் அரசு பல்மருத்துவமனை கல்லூரிக்கு அனுமதி வழங்குமாறும் மத்திய அமைச்சரிடம் அவர் வலியுறுத்தினார் இந்தச் சந்திப்பின்போது பல்வேறு சுகாதார குறியீடுகளில் தமிழகம் தொடர்ந்து முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருவதற்காக மாநில அரசிற்கு மத்திய அமைச்சா் திரு ஜெ பி நட்டா பாராட்டு தெரிவித்தாா்

தமிழக அரசு மற்றும் இந்திய தொழில் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் நடைபெற்ற ஒருங்கிணைந்த டிஜிட்டல் வளர்ச்சி மூலம் வளர்ச்சியை விரைவுபடுத்துதல் என்ற தலைப்பிலான இரண்டு நாள் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் பேசினார் மாநிலம் முழுவதும் இணைய சேவையில் அகண்ட அலைவரிசை இணைப்புத்திறனை மேம்படுத்த மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அவர் கூறினார் ராமநாதபுரம் கடலூர் மாவட்டங்களில் தகவல் தொழில்நட்ப பூங்காக்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமைச்சர் சென்னையில் நிதிசார் தொழில்நுட்பத்திற்கான உயர் நேர்த்தி மையம் ஒன்றும் அமைக்கப்படும் என்றார் தமிழக கற்றுச்சூழல் மற்றும் மாசுக் கட்டுப்பாட்டுத் துறை அமைச்சா் திரு கே சி கருப்பண்ணன் புத்தில்லியில் நேற்று மத்திய கற்றுச்சூழல் வனம் மற்றும் தட்பவெப்ப நிலை மாறுதல் துறை அமைச்சர் டாக்டர் ஹர்ஷ்வர்தனை சந்தித்து பேசினார் அப்போது தமிழ்நாட்டு கற்றுச்சூழல் துறை திட்டங்கள் குறித்த கோரிக்கை மனு ஒன்றினை திரு கருப்பண்ணன் மத்திய அமைச்சரிடம் அளித்தார் மத்திய அரசின் ஊட்டக்கத்து திட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முனைப்புடன் செயல்படுத்தப்பட்டு வருகிறது குழந்தைகள் வளர்இளம் பெண்கள் மற்றும் கள்ப்பிணி பெண்களுக்கு இத்திட்டத்தின் மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக மாவட்ட திட்ட அதிகாரி திருமதி கிருஷ்ணவேணி தெரிவிக்கிறா்

மீனவர்கள் எல்லைத்தாண்டி மீன் பிடிக்கச் செல்வதை தடுக்கும் வகையில் அவர்களின் இருப்பிடத்தை அறிந்துகொள்ள உதவும் டிரான்ஸ்பாண்டர்களை மானிய விலையில் வழங்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தமிழக மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையினரின் அத்தமீறல் தொடர்பான வழக்கை விசாரித்த நீதிபதிகள் எஸ் மணிக்குமார் மற்றும் சுப்பிரமணிய பிரசாத் ஆகியோர் அடங்கிய அமாவு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது

இப்பதவிக்கு தமது மகள் இவாங்கா மிகவும் பொருத்தமானவா் என அமெரிக்க அதிபா் டொனால்ட் ட்ரம்ப் கூறியுள்ளா்